சர்வதேச தகவல் தொழில்நட்ப மாநாடு மற்றும் கண்காட்சியை சென்னையில் இன்று தமிழக முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி தொடங்கி வைக்கிறார் முதலீடுகளை ஈர்ப்பதற்காக துணை முதலமைச்சர் திரு ஓ பன்ளீர்செல்வம் நாளை முதல் எட்டு நாட்கள் அமெரிக்காவில் அதிகாரப்பூர்வ சுற்றுப்பயணம் மேற்கொள்கிறார்

இந்தியா பங்களாதேஷ் இடையேயான இரண்டாவது டிவெண்டி டிவெண்டி கிரிக்கெட் போட்டி இன்று ராஜ்கோட்டில் நடைபெற உள்ளது

புதுதில்லியில் நேற்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையில் நடைபெற்ற அமைச்சரவைக் கூட்டத்தில் இம்முடிவு எட்டப்பட்டதாக பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீத்தாராமன் கூறினார் நடுத்தர மக்களுக்கான வீட்டு வசதி திட்டங்களை நிறைவு செய்வதற்கு இந்த நிதி அளிக்கப்படுவதாகவும் மனை வணிக சட்டத்தின் கீழ் பதிவு பெற்றுள்ள திட்டங்களுக்கு மட்டுமே இந்த நிதி வழங்கப்படும் என்றும் அவர் தெரிவித்தார்

இந்த நிதி முடிக்கப்படாத கட்டுமான திட்டங்களுக்கு பயன்படும் என்றும் இதனால் அவர்கள் விரைந்து கட்டுமான பணிகளை முடித்து வீடுகளை குறித்த நேரத்திற்குள் ஒப்படைப்பார்கள் என்றும் அமைச்சர் கூறினார் இந்த நடவடிக்கை மூலமாக கட்டுமான பணிகள் வேகமடைந்து வேலைவாய்ப்பு உருவாகும் என்றும் சிமெண்ட் இரும்பு மற்றும் கட்டுமானம் தொடர்பான பொருட்களின் தேவை அதிகரிக்கும் என்றும் அமைச்சர் திருமதி நிர்மலா சீத்தாராமன் தெரிவித்தார் இந்த வீட்டு வசதி திட்டங்களில் முதலீடு செய்து காத்திருக்கும் ஏராளமான நடுத்தர மக்கள் இதனால் பயனடைவார்கள் என்றும் அவர் கூறினார் நாடு முழுவதும் வெங்காயம் விலை மற்றும் அதன் இருப்பு குறித்து மத்திய உணவு மற்றும் நுகர்வோர் விவகாரங்கள் துறை அமைச்சர் திரு ராம்விவாஸ் பாஸ்வான் நேற்று புதுதில்லியில் அதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்தினார் இந்தக் கூட்டத்தில் நுகர்வோர் விவகாரங்கள் துறை செயலர் உணவுத்துறை செயலர் மற்றும் மூத்த அதிகாரிகள் கலந்து கொண்டனர் இந்த கூட்டத்திற்குப்பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய திரு பாஸ்வான் வெங்காய விலையை கட்டுப்படுத்த மத்திய அரசு அனைத்து நடவடிக்கைகளையும் எடுத்து வருவதாகக் கூறினார்

அந்தத் தொகுதிகளில் வேட்புமனு தாக்கல் நேற்று தொடங்கியது

நந்தம்பாக்கத்தில் உள்ள சென்னை வர்த்தக மையத்தில் நடைபெறவுள்ள இந்த மாநாட்டில் உள்நாடு மற்றும் வெளிநாடுகளில் உள்ள ஏராளமான தகவல் தொழில்நுட்ப நிறுனங்கள் கலந்து கொள்கின்றன இந்த மாநாட்டை தமிழக அரசின் எல்காட் நிறுவனமும் இந்திய தொழில் கூட்டமைப்பும் இணைந்து நடத்துகின்றன

அமெரிக்காவின் சிகாகா ஹுஸ்டன் வாஷிங்டன் மற்றும் நியூயார்க் உள்ளிட்ட நகரங்களுக்கு சென்று தமிழகத்திற்கான புதிய திட்டங்களுக்கு நிதி பெறுவது குறித்து உலக வங்கியின் உயர் அதிகாரிகளுடன் விவாதிக்க இருக்கிறார் முதலீடுகளை திரட்டுவது குறித்து சர்வதேச நிதி கழகம் மற்றும் முக்கிய நிதி நிறுவனங்களின் உயர் அதிகாரிகளையும் அவர் சந்திக்க உள்ளார் வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற வளர்ச்சித்துறை சார்ந்த திட்டப்பனிகளை பார்வையிட உள்ள துணை முதலமைச்சர் சிகாகோ நகரில் முக்கிய தொழில் முனைவோர்களை சந்தித்து தமிழ்நாட்டில் முதலீடு செய்ய அழைப்பு விடுக்க உள்ளதாக திரு

பன்னீர்செல்வம் ஒரு அறிக்கையில் தெரிவித்துள்ளார் சிகாகோ மற்றும் ஹூஸ்டன் நகரில் தமிழ் அமைப்புகள் சார்பாக ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள நிகழ்ச்சிகளிலும் அவர் கலந்து கொள்கிறார் துணை முதலமைச்சருடன் நிதித்துறை முதன்மைச் செயலர் திரு கிருஷ்ணனும் உடன் செல்கிறார் பெட்ரோ கெமிக்கல் மண்டலத்தை உருவாக்குவதில் தமிழக அரசு ஆர்வமாக இருப்பதாக தொழில்துறை அமைச்சர் திரு எம் சி சும்பத் தெரிவித்திருக்கிறார் சென்னையில் நேற்று நடைபெற்ற இந்திய தொழில் கூட்டமைப்பின் நிகழ்ச்சியில் பேசிய அவர் இத்திட்டத்தை விரைந்து செயல்படுத்துமாறு தமிழக அரசை நிறுவனங்களும் வலியுறுத்தி வருவதாக கூறினார் தமிழகத்தில் இரண்டு தொழில் வழித்தடதிட்டங்கள் விரைவில் தொடங்கப்படும் என்றும் அமைச்சர் தெரிவித்தார் சென்னை பெங்களுரு சென்னை கன்னியாகுமரி ஆகிய தொழில் வழித்தடத் திட்டங்கள் தொடங்கப்பட்ட பிறகு தமிழக பொருளாதாரம் மேலும் சிறந்து விளங்கும் என்றும் அமைச்சர் குறிப்பிட்டார் மணலூர் மணப்பாறை தின்டிவனம் உள்ளிட்ட இடங்களில் தொழில் பூங்காக்கள் அமைக்கும் பணிகள் இறுதிக் கட்டத்தை எட்டியிருப்பதாகவும் அவர் தெரிவித்தார்

துடியலூரை அடுத்த அசோகாபுரத்தில் நடைபெற்ற முதலமைச்சரின் சிறப்பு குறைதீர் முகாமில் கலந்து கொண்டு பேசிய அவர் மேட்டுப்பாளையம் சாலையை விரிவுபடுத்தும் பணியும் பாவம் அமைக்கும் பணியும் விரைவாக நடைபெற்று வருவதாக தெரிவித்தார்

கோவை அரசு மருத்துவமனையில் இருதய மற்றும் சிறுநீரக மாற்று அறுவை சிகிச்சை செய்ய கோடி ருபாய் மதிப்பில் நவீன எந்திரங்கள் வாங்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார் தென் கிழக்கு வங்கக் கடலின் மத்திய பகுதியில் உருவாள ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் புயலாக மாறியுள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது

இந்தப் புயலால் தமிழ்நாட்டிற்கு எந்த பாதிப்பும் இல்லை என்றும் மேற்குவங்கம் மற்றும் பங்களாதேஷ் இடையே இது கரையை கடக்கக்கூடும் என்றும் வானிலை ஆய்வு மைய செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இருப்பினும் கடல் கொந்தளிப்புடன் காணப்படும் என்பதால் மீனவர்கள் மீன்பிடிக்கச் செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளனர்

ஸி ஜின் பிங்கும் பிரான்ஸ் அதிபர் திரு இம்மானுவேல் மேக்ரனும் அறிவித்துள்ளனர் அண்மையில் அமெரிக்க படையினரால் கொல்லப்பட்ட ஐ எஸ் தீவிரவாத இயக்கத்தலைவர் அபுபக்கர் அல் பாக்தாதியின் மனைவியை சிரியாவில் கைது செய்திருப்பதாக துருக்கி அதிபர் திரு எர்டோகன் அறிவித்துள்ளார் ஹரியானா மாநில அமைச்சரவை விரைவில் விரிவாக்கம் செய்யப்படும் என்று முதலமைச்சர் திரு மனோகர் லால் கட்டார் தெரிவித்துள்ளார் வங்கிக் கடன் மோசடி வழக்கில் தேடப்பட்டு வரும் வைர வியாபாரி நிரவ் மோடியின் புதிய ஜாமீன் மனுவை லண்டன் நீதிமன்றம் நிராகரித்து விட்டது அயோத்தி வழக்கில் விரைவில் தீர்ப்பு வெளியாக இருப்பதால் அசுப்பாவிதங்கள் ஏற்படாமல் இருக்க சந்தேகப்படும் நபர்களுக்கு விடுதிகளில் அறை வழங்கக்கூடாது என்று திருவள்ளுர் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் திரு கங்காதரன் அறவுறுத்தியுள்ளார்

கவ்பாக்கம் இந்திரா காந்தி அனு ஆராய்ச்சி மையத்தில் நானோ கட்டமைப்பு பற்றிய சர்வதேச மாநாடு நேற்று தொடங்கியது தஞ்சாவூரில் திருவள்ளுவர் சிலையை அவமதித்த நபர்கள் விரைவில் கைது செய்யப்படுவார்கள் என்று தஞ்சை சரக காவல்துறை துணை இயக்குநர் திரு லோகநாதன் கூறியிருக்கிறார்

பிரவீண் நாயர் கேட்டுக் கொண்டுள்ளார் திருவள்ளுர் மாவட்டம் பழல் ஏரிக்கரை அருகே மரக்கன்றுகளை நட்டு பராமரிக்கும் பணிகளை மாவட்ட ஆட்சியர் திருமதி மகேஸ்வரி ரவிகுமார் நேற்று தொடங்கி வைத்தார்

இன்று மும்பை அணி கோவா அணியை எதிர்கொள்கிறது